திருப்பத்தூர் ராணிப்பேட்டை புதிய மாவட்டங்களை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார் உள்ளாட்சித்தேர்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் மாநிலத்தேர்தல் ஆணையர் திரு பழனிசாமி இன்று ஆவோசனை நடத்துகிறார் நாட்டில் பொருளாதார மந்தநிலை ஏதுமில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி

பனாஜியில் கடந்த ஒரு வாரகாலமாக நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழா இன்று நிறைவடைகிறது சையது முஸ்டாக் அவி கோப்பைக்கான டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான அரையிறுதிக்கு தமிழகம் முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை புதிய மாவட்டங்களை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார் வேலூர் மாவட்டம் நீர்வாக வசதிக்காக மூன்றாக பிரிக்கப்படும் என்று கடந்த ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் அறிவித்திருந்தார் அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களின் தொடக்க நிகழ்ச்சி திருப்பத்தாரிலும் புதிதாக விழா ராணிப்பேட்டையிலும் நடைபெறவுள்ளது இந்த விழாவில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவுள்ள முதலமைச்சர் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உள்ளாட்சித்தேர்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் மாநிலத்தேர்தல் ஆணையர் திரு பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்துகிறார் சென்னையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இந்த தேர்தல் தொடர்பாள அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்படவுள்ளது

ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் மாநில தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக தற்போது அரசியல் கட்சிப் பிரதிநிதிகளுடன் ஆவோசனை நடைபெறவுள்ளது ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியின மக்களின் அடிப்படை தேவைகளைப் பூர்த்தி செய்யும் பணியில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி விசரோஜா தெரிவித்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் சிறப்பு குறை தீர்க்கும் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கிப் பேசினார்

ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அம்மாபேட்டையில் நேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கிப் பேசிய அவர் தமிழகத்தைப் பொறுத்தவரை தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வரும் தகவல்கள் தவறானவை என்றார்

நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக அரசின் உள்துறை செயலாளர் திரு நிரஞ்ஜன் மார்டி கூடுதல் டிஜிபி திரு அபாஷ்குமார் கோவை சிறைக் கண்காணிப்பாளர் திரு கிருஷ்ணராஜ் ஆகியோர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மறைந்த முதலமைச்சர் எம் ஜி ஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஆயிரம் ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய தமிழக அரசு கடந்த ஆண்டு அரசாணை பிறப்பித்தது

உதகமண்டலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பகுதிகளில் சுரங்கத்துறை பொறியியல் துறை உள்ளிட்ட மூன்று குழுக்கள் உரிய ஆய்வை நடத்தவுள்ளதாகக் கூறினார்

சாலை விபத்துக்களைத் தடுக்கும் பொருட்டு கல்லட்டி மலைப்பாதையில் சுற்றுவா வாகனங்களை இயக்க விதிக்கப்பட்டுள்ள தடை நீட்டிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் பொருளாதார மந்தநிலை ஏதுமில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி

மாநிலங்களவையில் பொருளாதார நிலை குறித்து நடைபெற்ற குறுகிய நேர விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய அவர் பொருளாதார வளர்ச்சியின் வேகம் சிறிது குறைந்திருந்தாலும் தேக்கநிலை ஏதுமில்லை என்று கூறினார்

மகாராஷ்ட்டிர முதலமைச்சராக சிவசேனா கட்சித் தலைவர் திரு உத்தவ் தாக்கரே இன்று பதவியேற்கிறார் மும்பையில் உள்ள சிவாஜி பூங்காவில் இந்த பதவியேற்பு விழா நடைபெறுகிறது தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் துணை முதலமைச்சராக பதவியேற்கிறார் இவங்கை அதிபராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள திரு கோத்தபய ராஜபக்சே மூன்று நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார் புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களை அவர் சந்தித்து பேச இருக்கிறார் இலங்கை அதிபர் தேர்தலில் திரு கோத்தபய ராஜபக்சே வெற்றி பெற்றவுடன் அவருக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது

இந்திய மற்றும் சர்வதேச திரைப்படங்களின் வரிசையில் பல்வேறு திரைப்படங்கள் நேற்று திரையிடப்பட்டன இன்று நடைபெறவுள்ள நிறைவு விழாவில் இளையராஜாவிற்கு சிறப்பு விருதும் வழங்கப்படவுள்ளது இந்த திரைப்பட விழாவிற்கு திரை தொலைக்காட்சி மற்றும் ஒலி ஒளி தொடர்புக்கான சர்வதேச கவுன்சில் ஃபெல்லினி பதக்கத்தை அறிவித்திருப்பதாக அந்த அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு

பலத்த மழை காரணமாக வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்துக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று அதிகாலை முதல் மழை பெய்து வருகிறது இருவரிச் செய்திகள் ஈராக்கின் நஜாஃப் நகரில் உள்ள ஈரான் தூதரகத்திற்கு நேற்று போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர்

தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஜான் தாமஸ் விருதுநகர் மற்றும் ராஜபாளையம் ரயில் நிலையங்களில் நடைபெறும் மின்மயப் பாதை உள்ளிட்ட பணிகளை நேற்று ஆய்வு செய்தார்

பாண்டியராஜன் தலைமையில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் சூரத்தில் நடைபெற்று வரும் சையது முஸ்டாக் அலி கோப்பைக்கான டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான அரையிறுதிக்கு தமிழகம் முன்னேறியுள்ளது

தாய்லாந்தில் நடைபெறும் ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் கலப்பு அணிகள் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் வர்மா ஜோதி சுரேகா இணை தங்கம் வென்றது சென்னையில் இன்று நடைபெறவுள்ள ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது